நரேந்திர மோடி கூறியுள்ளார் உள்ளுர் மற்றும் மாவட்ட நிலையில் ஜிஎஸ்டி விழிப்புணர்வு பணிகளை தீவிரப்படுத்த ஜிஎஸ்டி அதிகாரிகளுக்கு மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார் டெல்லி முதலமைச்சராக திரு

நாடு என்பது அனைத்து மக்களின் அறநெறி மதிப்பீடுகள் மற்றும் கலாச்சாரத்தில் இருந்து உருவாகிறதே தவிர அரசால் மட்டுமே அல்ல என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இன்று தமது சொந்த தொகுதியான வாரணாசியில் ஜகத்குரு விஷ்வராத்யா குருகுலத்தின் நூற்றாண்டு விழா நிறைவு நாள் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் குடிமக்கள் என்கிற முறையில் நாம் நடந்து கொள்ளும் விதம் தான் புதிய இந்தியாவின் எதிர்காலத்தையும் திசையையும் தீர்மானிக்கும் என்றார்

மாநாட்டை குஜராத் மாநிலம் காந்தி நகரில் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை தொடக்கி வைக்க இருக்கிறார்

வலசை போகும் வன விலங்குகளின் பாதுகாப்பு தொடர்பான ஐநா

இப்பயணத்தின் போது பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை அவர் தொடக்கி வைத்து வேறு பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவார் டாமனில் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள உடல்நல மையமும் மோத்தி டாமன் படகுத் துறையில் இருந்து ஜாம்பூர் கடற்கரை வரை அமைக்கப்பட்டுள்ள கடல் முகப்பு சாலையும் குடியரசு தலைவரால் தொடக்கி வைக்கப்படும்

வெங்கய்யா நாயுடு கூறியுள்ளார் இன்று கொல்கத்தாவில் ரோட்டரி சங்கத்தின் நூற்றாண்டு நிறைவு விழா அமர்வில் உரையாற்றிய அவர் தீவிரவாதத்திற்கு மதம் கிடையாது என்றும் தீவிரவாத்தை ஒழிக்க ஐநா பாதுகாப்பு சபை வலுவான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் அமைதியால் மட்டுமே வளர்ச்சி துரிதம் ஆகும் என்றும் அவர் குறிப்பிட்டார் அமைதி தூய்மை ஆண் பெண் சமத்துவம் மற்றும் விளிம்புநிலை மக்களின் வாழ்க்கை தர மேம்பாட்டை உறுதிப்படுத்தும் பணிகளில் மத்திய மாநில அரசுகளுடன் ஒருங்கிணைந்து செயல்பட தன்னார்வ தொண்டு அமைப்புகள் முன் வர வேண்டும் என குடியரசு துணை தலைவர் மேலும் கேட்டுக் கொண்டார்

நிர்மலா சீதாராமன் அறிவுறுத்தியுள்ளார்

மத்திய மறைமுக வரிகள் மற்றும் சுங்கவரி ஆணையத்துடன் இணைந்து ஜிஎஸ்டி பற்றிய விழிப்புணர்வை மேம்படுத்தும் பொறுப்பு மாநில அரசுகளுக்கும் இருப்பதாக மத்திய நிதி அமைச்சர் கூறியுள்ளார் எளிமையாக்கப்பட்ட ஜிஎஸ்டி வரிமுறை இவ்வாண்டு ஏப்ரல் ஒன்று முதல் அமலுக்கு வரும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்

நிர்மலா சீதாராமன் மீண்டும் வலியுறுத்தி கூறியுள்ளார் மத்திய பட்ஜெட் குறித்து இன்று ஹைதராபாத்தில் தொழில் வர்த்தக துறைப் பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடிய அவர் படஜெட் தயாரிப்பில் நிதிப் பொறுப்பு மற்றும் பட்ஜெட் நிர்வாக சட்டம் முழு அளவில் கடைபிடிக்கப் பட்டுள்ளதாகவும் அனைத்து பிரிவு மக்களின் நலன்களை கருத்தில் கொண்டே பட்ஜெட் தயாரிக்கப்பட்டதாகவும் கூறினார் நுகர்வை அதிகரிப்பதன் மூலம் பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான சந்தைத் தேவையை அதிகரிக்க பட்ஜெட்டில் பல்வேறு முன் முயற்சிகள் இடம் பெற்றுள்ளதாகவும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் துறை மீது அரசு அதிக கவனம் செலுத்தி வருவதாகவும் நிதி அமைச்சர் தெரிவித்தார் மக்களை நேரடியாக சந்தித்து பட்ஜெட் உத்தேசங்களை விளக்க நிதி அமைச்சகம் நடவடிக்கை எடுத்திருப்பது இதுவே முதல் முறை என்பதையும் அவர் சுட்டிக் காட்டினார் ஆம் ஆத்மி கட்சியின் அமைப்பாளர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி முதலமைச்சராக இன்று மீண்டும் பதவி ஏற்றுக் கொண்டார் டெல்லி ராம்லீலா மைதானத்தில் நடைபெற்ற விழாவில் திரு

அனில் பைஜால் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைத்தார்

அரவிந்த் கெஜ்ரிவால் தமது முந்தைய அமைச்சரவையில் இடம் பெற்றிருந்த அனைத்து கேபினெட் அமைச்சர்களுக்கும் தற்போது மீண்டும் இடம் அளித்துள்ளார்

மனீஷ் சிசோடியா திரு சத்யேந்திர ஜெயின் திரு கோபால் ராய் திரு கைலாஷ் கெலாட் திரு ராஜேந்திர கவுதம் திரு

பதவி ஏற்பு விழாவிற்கு பின்னர் முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் செய்தியாளர்களிடம் பேசுகையில் டெல்லி மக்கள் நாட்டின் ஒட்டுமொத்த அரசியலையே மாற்றி இருப்பதாக கூறினார்

அபய்குமார் சிங் திரு மகேஷ்குமார் அகர்வால் உள்ளிட்ட இந்த காவல்துறை அதிகாரிகள் மதுரை நெல்லை உட்பட தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள பகுதிகளில் சட்டம் ஒழுங்கு நிலைமைகளை மதிப்பிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் உரிய நிலைநாட்டுவார்கள் என்று தமிழக அரசின் காவல்துறைத் தலைமையகம் தெரிவித்துள்ளது இதற்கிடையே தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலவரம் குறித்து இன்று சென்னையில் ஆலோசனை கூட்டம் நடத்தினார் தலைமை செயலர் திரு சண்முகம் டிஜிபி திரு திரிபாதி காவல் துறை ஆணையர் திரு

கே விஸ்வநாதன் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர் போதை மருந்துகளே இல்லாத புதுச்சேரி என்பது பற்றிய விழிப்புணர்வு வாரத்தின் ஒரு பகுதியாக மாநில அரசின் சமூக நலத்துறை இன்று மராத்தான் ஓட்டம் ஒன்றை நடத்தியது

மல்லாடி கிருஷ்ணராவ் தெரிவித்துள்ளார் ஏனாமில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏஎன்எம் மற்றும் ஆஷா பணியாளர்களுக்கு நோட் பேட் வழங்கி பேசிய அவர் இவர்களுக்கான மதிப்பூதியத்தை உயர்த்தவும் அரசு முயன்று வருவதாக கூறினார் நோட் பேட் பயன்படுத்துவதில் பயிற்சி பெற்ற பின்னர் ஏஎன்எம் மற்றும் ஆஷா பணியாளர்களின் அன்றாட பணிகள் சுலபமாகும் சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் மோகன் குமார் என்று இந்திகழ்ச்சியில் பேசுகையில் கூறினார் மண்டல நிர்வாக அதிகாரி திரு சிவராஜ் மீனா உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்

மல்லாடி கிருஷ்ணராவ் அடிக்கல் நாட்டினார்

மத்திய அரசின் அறிவியல் தொழில்நுட்ப துறையுடன் இணைந்து உருவாக்கப்பட்டுள்ள இப்புதிய மொபைல் செயலி திருச்சியில் நாளை நடைபெற உள்ள நிகழ்ச்சி ஒன்றில் வெளியிடப்படும்

இம்மீனவர்கள் கூடுதல் விசாரணைக்காக காங்கேசன் துறைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது

நரேந்திர மோடி கூறியுள்ளார் உள்ளுர் மற்றும் மாவட்ட நிலையில் ஜிஎஸ்டி விழிப்புணர்வு பணிகளை தீவிரப்படுத்த ஜிஎஸ்டி அதிகாரிகளுக்கு மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார் டெல்லி முதலமைச்சராக திரு